வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

நரேந்திரமோடி க்கு வழங்கப்பட்டுள்ளது

கிரண்பேடி இன்று சோரப்பட்டு கிராமத்தில் வார இறுதி ஆய்வு மேற்கொண்டு மறுசீரமைக்கப்பட்ட கோவில் குளத்தை திறந்து வைத்தார் ஐக்கிய அரபு எமிரேட்டுகளின் மிக உயரிய சிவிலியன் விருதான ஜாயத் விருது பிரதமர் திரு நரேந்திரமோடி க்கு வழங்கப்பட்டுள்ளது

நரேந்திரமோடி க்கு அபுதாபி அரண்மனையின் இன்று நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் அபுதாபி பட்டத்து இளவரசர் ஷேக் முகமது பின் ஜாயத் சுல்தான் அல் நஹ்யான் இந்த விருதை வழங்கினார்

முன்னதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி ஐக்கிய அரபு எமிரேட்டுகளில் பணமில்லாப் பரிவர்த்தனைகளுக்கான ரூபே அட்டையின் பயன்பாட்டை தொடக்கி வைத்தார் இதன் மூலம் மத்திய கிழக்கு நாடுகளிலேயே முதல் முறையாக ஐக்கிய அரபு எமிரேட்டுகளில் ரூபே அட்டை பயன்பாட்டிற்கு வந்துள்ளது முன்னதாக பிரதமர் திரு

ஐக்கிய அரசு எமிரேட்டுகளின் வளர்ச்சியில் அங்குள்ள இந்திய சமூகத்தினர் ஆற்றி வரும் வளமாக பங்களிப்பு குறித்து இந்தியா பெருமைக் கொள்வதாகவும் ஐக்கிய அரசு எமிரேட்டுகளும் இப்பங்களிப்பை அங்கீகரிப்பது மகிழ்ச்சிக்குரியது என்றும் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டார் புதுடெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் இன்று காலமான மூத்த பிஜேபி தலைவரும் முன்னாள் மத்திய நிதியமைச்சருமான அருண்ஜெட்லி யின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் குடியரசுத் துணைத் தலைவர் பிரதமர் உட்பட தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் சிறந்த வழக்கறிஞராகவும் பழுத்த நாடாளுமன்ற வாதியாவும் அனுபவமிக்க அமைச்சராகவும் திகழ்ந்த அருண்ஜெட்லி நாட்டை கட்டியமைக்கும் பணிகளில் தீவிரப் பங்காற்றியவர் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தமது இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார் அருண்ஜெட்லி யின் மறைவு நாட்டிற்கு மட்டுமின்றி தனிப்பட்ட முறையில் தமக்கும் ஈடுசெய்ய முடியாத பேரிழப்பு என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் அறிவார்ந்த மிகவும் திறம்பட்ட நிர்வாகியான அருண்ஜெட்லி அப்பழுக்கற்ற நேர்மையாளராகவும் திகழ்ந்தவர் என்று அவர் தெரிவித்துள்ளார் இன்று சென்னையில் இருந்து நெல்லூர் செல்லவிருந்த அவர் அருண்ஜெட்லியின் மரணம் குறித்து தகவல் கிடைத்தவுடன் நெல்லூர் பயணத்தை ரத்து செய்து விட்டு புதுடெல்லி திரும்பினார் அருண்ஜெட்லி மரணம் குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி டிவிட்டரில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் அரசியல் ஜாம்பவானும் அற்புதமான அறிவி ஜீவியும் புகழ்பெற்ற சட்ட வல்லுநருமான அருண்ஜெட்லி பொருளாதார வளர்ச்சி பாதுகாப்பு சட்டம் வெளிநாட்டு வர்த்தகம் போன்ற பல்வேறு துறைகளில் நாட்டிற்கு அழியாத பங்களிப்பை தந்தவர் என்று கூறியுள்ளார் சிக்கலான பிரச்னைகளை நுணுக்கமாக புரிந்து கொண்டு விளக்குவதில் அருண்ஜெட்லிக்கு ஈடு இணை இல்லை என்றும் அவரது மறைவினால் மதிப்புமிக்க நண்பர் ஒருவரை தாம் இழந்து இருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் பாரதிய ஜனதா வுடன் பிரிக்க முடியாத உறவு கொண்டிருந்த அருண்ஜெட்லி கட்சியின் கொள்கைகள் மற்றும் திட்டங்களை மக்களிடம் எடுத்து செல்வதில் கட்சியின் முகமாகவே திகழ்ந்தவர் என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் தற்போது வெளிநாடு சென்றுள்ள அவர் அருண்ஜெட்லி மனைவி மற்றும் மகனை தொலைப்பேசியில் தொடர்பு கொண்டு இரங்கல் தெரிவித்தார் உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷா பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் செய்தி ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களும் டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி உள்ளிட்ட முதலமைச்சர்கள் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி உள்ளிட்ட ஆளுநர்கள் மற்றும் வேறு பல தலைவர்களும் அருண்ஜெட்லி மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர்

வாஜ்பாய் அரசிலும் பிரதமர் திரு நரேந்திரமோடி யின் முதலாவது பதவிக் காலத்திலும் நிதி உட்பட பல்வேறு முக்கியத் துறைகளின் பொறுப்பை வகித்தவர் அருண்ஜெட்லி என்பதும் நிதியமைச்சராக அவர் இருந்து போதும் தான் ஜிஎஸ்டி அமலாக்கம் பணமதிப்பு நீக்கம் போன்ற பல முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மற்றும் மத்திய அமைச்சர்கள் உட்பட தலைவர்கள் பலரும் அருண்ஜெட்லியின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் பிரதமர் திரு நரேந்திரமோடி சார்பில் மத்திய அமைச்சர் திரு ஹர்ஷவர்தன் அருண்ஜெட்லி யின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தினார்

பிரதமர் திரு

அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் இந்நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும்

மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதி மேம்பாட்டு திட்டம் சம்பந்தப்பட்ட மாநிலங்களுடன் விரிவான ஆலோசனை நடத்திய பின்னரே அமல்படுத்தப்படும் என மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் கூறியுள்ளார் இன்று கோவையில் உள்ள உலகப் புகழ்பெற்ற சலிம் அலி பறவைகள் ஆய்வு மையத்தை பார்வையிட்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு கூறினார்

நாட்டில் புலிகள் மற்றும் யானைகளின் எண்ணிக்கை அதிகரித்து இருப்பதே சுற்றுச்சூழல் மேம்பட்டு இருப்பதற்குச் சான்றாகும் என்று அமைச்சர் கூறினார் வனவிலங்குகள் மனிதர்களை தாக்காத வண்ணம் வனப் பகுதியை ஒட்டிய இடங்களில் வன விலங்குகளுக்கு தேவையான உணவு மற்றும் நீர் ஆதாரங்களை மாநில அரசுகள் மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று சோராப்பட்டு கிராமத்தில் வார இறுதி ஆய்வு மேற்கொண்டு அங்கு தனியார் நிறுவனத்தின் சிஎஸ்ஆர் நிதி தொண்டு நிறுவனத்தின் ஆதரவு மற்றும் மக்கள் பங்கேற்புடன் மறுசீரமைக்கப் பட்டுள்ள மன்னார்சாமி கோவில் குளத்தை திறந்து வைத்தார்

கிராம மக்கள் மற்றும் மாணவர்கள் இதுபோல தன்னார்வ தொண்டில் ஈடுபடுவதால் நாடு நலம் பெறுவதுடன் ஒற்றுமை ஒத்துழைப்பு மற்றும் தலைமை உணர்வும் மேம்படும் என்று துணைநிலை ஆளுநர் கூறினார் புதுவையில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து விற்கு எதிரான என் ஆர் காங்கிரசின் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு பிஜேபி ஆதரவு அறிவித்துள்ளது மாநில பிஜேபி தலைவர் திரு சுவாமிநாதன் இன்று சட்டப்பேரவைச் செயலர் திரு வின்சென்ட் ராயரை அவரது அலுவலகத்தில் சந்தித்து இதுதொடர்பாக கடிதம் கொடுத்தார் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வகணபதி என் ஆர் காங்கிரஸ் உறுப்பினர் திரு ஜெயபால் ஆகியோர் உடனிருந்தனர்

புதுவையில் பால் விலையை உயர்த்தும் முன்பாக பாண்லே நிறுவனத்தின் கணக்குகளை தணிக்கை செய்ய வேண்டும் என மக்கள் நீதி மய்யத்தின் மாநில தலைவர் டாக்டர்

சுப்ரமணியன் கோரியுள்ளார் கணக்குகளைத் தணிக்கை செய்தால்தான் பாண்லே நிறுவனம் லாபத்தில் இயங்குகிறதா நஷ்டத்தில் செயல்படுகிறதா என்பதையே தெரிந்து கொள்ள முடியும் என்று புதுவையில் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் அவர் கூறியுள்ளார்

சுப்ரமணியன் கூறியுள்ளார்